முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன

பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ஜே

இந்நிலையில் சமூக வலைதளங்கள்மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டால் இரண்டு ஆண்டு சிறைதண்டனை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது

சத்யபிரதசாகு தெரிவித்துள்ளார்

பார்வை திறன் குறைந்தவர்கள் பிரெய்லி முறையில் வாக்கு செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவம் அவர் கூறினார்

தேர்தல் சிறப்புப் பேருந்து இந்நிலையில் வாக்குப்பதிவு தினமான நாளை அனைத்துப் பணியாளர்கள் தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன்கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டுமென்றும் மீறும் நிறுவனங்கள்மீது தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில தொழிலாளர் நலத்துறை எச்சரித்துள்ளது

மெகராஜ் தெரிவித்தார்

வாக்குச்சாவடி மையங்களுக்கு கோவிட் தடுப்பு பெட்டகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு தனி நபர் இடைவெளியுடன் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொரு வாக்காளரும் உடல் வெப்ப பரிசோதனைக்குப்பின் கிருமிநாசினியால் கை சுத்தம் செய்தபிறகே வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அனைத்து வாக்காளர்களும் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும்போது முககவசம் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் சட்டப்பேரவை தேர்தலுக்குப்பின் முழு ஊரடங்கு என்ற வதந்தியை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார்

நரேந்திரமோடி நாளைமறுநாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடன் பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்வில் காணொலிமூலம் உரையாடுகிறார்

வெடிவிபத்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே துரைசாமிபுரம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு தொழிந்சாலையில் இன்றுகாலை ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்

கோவில் விருதுநகர் அருள்மிகு பராசக்தி மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவில் இன்று அம்மன் தங்க குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்